தொடர வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை செவ்வாய் கிழமைக்கு ஒத்தி வைத்தது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்னந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் அலகாபாத் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது

சேவை இன்று தொடங்கியது

ஜோகோவிச் ஸ்பெயினின் ராபர்ட்டோ பாட்டிஸ்டா விற்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்றுடவருகிறது இனி விரிவான செய்திகள் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசின் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களில் நீதிமன்றத்தை அனுகியுள்ள பத்து பேரின் ராஜினாமா தொடர்பான விஷயத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அம்மாநில சட்டப் பேரவை தலைவர் திரு ரமேஷ்குமாருக்கு உத்தரவிட்டுள்ளது அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்களின் மனுக்கள் மீதான விசாரணையை வரும் செவ்வாய் கிழமைக்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் ஒத்தி வைத்தது முன்னதாக திரு ரமேஷ்குமார் சமர்ப்பித்த மனு மீது விசாரஎண நடைபெற்றபோது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செப்ய சட்டப் பேரவைத் தலைவருக்கு உரிமை உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் முன்னதாக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களின் மனுக்கள் மீதான விசாரணையின்போது தங்களது ராஜினாமா கோரிக்கையை ஏற்றக் கொள்ள மறப்பதற்கு பேரவைத் தலைவருக்கு எவ்வித முனந்திரமும் இல்லை என்று அவர்களது தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பேரவைத் தலைவர் சார்பில் ஆஜான வழக்கறிஞர் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் தொடர்பான விஷயத்தில் அரசியல் சாசன நெறிமுறைகள் படி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக தெரிவித்தார் கர்நாடக முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி இன்று சட்டப் பேரவையில் தாமாகவே முன்வந்து அவையில் பெரும்பான்மையை நிருபிக்க வாய்ப்பு கோரினார் பேரவையில் இன்று மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தின்போது இதைக் குறிப்பிட்ட முதலமைச்சர் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளத்தை சேர்ந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் தமது பெரும்பான்மையை நிருபிக்க பேரவைத் தலைவர் தேதி குறிப்பிடுமாறு கேட்டுக் கொண்டார் க்நாடனவின் அரசியல் நெருக்கடியில் சட்டப்பேரவைத் தலைவர் பாரபட்சமில்லாமல் செயல்பட வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற வளாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று மாலை தம்மை சந்தித்த சட்டப்பேரவை உறுப்பினா்களின் ராஜிநாமா கடிதங்களை பேரவைத் தலைவர் சரிபார்க்க வேண்டுமென்றும் கூறினார் கா்நாடக அரசில் ஏற்பட்டுள்ள நிலைமை காங்கிரஸ் மற்றும் மதசா்பற்ற ஜனதாதளத்தின் உள்விவனரம் என்றும் இதற்கும் பிஜேபி க்கும் தொடர்பு இல்லை என்றும் திரு தோமர் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் மராத்தா சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மாநில அரசின் கருத்தை கேட்டுள்ளது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மராத்தா பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் அரசின் முடிவு செல்லும் என மும்பை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து திரு லஷ்மண் ராவ் பட்டல் உள்ளிட்ட தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த தலைமை இரண்டு பேர் நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமயிலாள அமர்வு மும்பை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க இயலாது என தெரிவித்தது

மராத்தா பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் சுட்டம் அரசியல் சாசன ரீதியாக சரியானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது கர்தார்பூர் நெடும்பாதை திட்டம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் ஞாயிற்றுக்கிழனம வாஹா எல்லையில் நடைபெற உள்ளது இந்தப் பேச்சுவார்த்தையில் கர்தாபூர் நெடும்பாதை திட்டத்திற்கு தொழில்நுட்ப ரீதியிலான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இந்தியாவில் இருந்து செல்லும் அதிக அளவிவான பக்தர்கள் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பாக சென்று திரும்புவதற்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது பஞ்சாப்பில் அமைந்துள்ள தேரா பாபா நானக் முனையத்திற்கான கட்டுமாளப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன

பக்தர்களுக்கு தேவையான அளைத்து அடிப்பளட வசதிகளும் இந்த முனையத்தில் அமைந்துள்ள வளாகத்தில் அமைத்துத் தரப்பட உள்ளன நாடாளுமன்றத்தில் உள்ள பிஜேபி பெண் உறுப்பினா்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடனார் பல்வேறு தரப்பினருடன் பிரதமர் நிகழ்த்தியுள்ள ஐந்தாவது சந்திப்பு இதுவாகும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் என வகைப்பிரித்து அவர்களுடன் பிரதமர் ஏற்கனவே பேச்சு நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பின்போது பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் விவாதிக்கப்பட்டு வழிகாட்டுதல் அளிக்கப்படுகிறது

ஜாமீன் கோரி மனுத் தாக்கல் செய்திருந்தார்

நீண்டனால தீர்வு ஒன்றை கொண்டு வரும் என்றும் இதனால் நேர்மையாகவும் சமமாகவும் தண்ணீரை பகிர்ந்து னெள்ளும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாப் முதலனமச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார் இந்த இணைப்பு னல்வாய் அமைக்கப்பட்டால் மாநிலத்தில் அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை எட்ட முடியும் என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக தெரிவித்த கேப்டன் அமரீந்தர் சிங் இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிகாரிகள் குழுவை உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார் இதேபோல ஹரியானா அரசம் உடனடியாக குழுவை அமைத்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காலதாமதத்திற்கு இடம் கொடுத்தால் உச்சநீதிமன்ற உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி மத்திய அரசின் தலையீடு தவிர்க்க இயலாததாகிவிடும் என்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண்பதற்னன வாய்ப்பை இழக்க நேரிடும் என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் கூறினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அத்திவரதரை தரிசனம் செய்தார்

சென்னை விமான நிலையத்தில் முன்னதாக அவரை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலனமச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் வரவேற்றனர் சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறும் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் இந்த விழாவில் கேரள ஆளுநர் திரு பி சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சரத் அரவிந்த் பாப்டே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி விஜயா கமலேஷ் தஹில் ரமணி ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் கௌரவ டான்டர் பட்டம் வழங்குவார் இதன் பின்னர் ஆந்திரா செல்லும் அவர் வரும் திங்கட்கிழமை ஸ்ரீஹரினோட்டாவில் சந்திரயான் இரண்டு விண்கலம் செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார் சென்னை குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு ரயில் மூலம் ஜோலார்பேட்டையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் கொண்டுவரப்படுகிறது இரண்டரை மில்லியன் லிட்டர் குடிநீர் அடங்கிய முதல் ரயில் இன்று மதியம் சென்னை வில்லிவாக்கம் வந்தடைந்தது மாநில அமைச்சர்கள் திரு எஸ்பி வேலுமணி திரு ஜெயக்குமார் பாண்டியராஜன் ஆகியோர் அந்த ரயிலை வரவேற்றனர்

விளையாட்டுக் செய்தி லண்டனில் நடைபெற்றட வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுகிடஆட்டங்கள் இன்றடநடைபெறுகின்றன செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் ஸ்பெயினின் ராபர்ட்டோ பாட்டிண்டா விற்கு இடையேயான முதலாவது அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் இரண்டாவது அனயிறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடாலடன் மோதகிறார் மகளிர் இற்றையர் பிரிவு இறுதிப்போட்டி நாளை நடைபெறுகிறது

சிமோனா ஹாலெப் இறதிப்போட்டிக்கு தகுதிபெற்றுள்ள முதலாவது ருமேனிய வீராங்களை என்பது குறிப்பிடத்தக்கது காமன்வெல்த் பளுதுக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜய் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

அமெரிக்க ஓபன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறதியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா சக வீரரான பிரணாயை எதிர்கொள்கிறார்